முத்ராதிட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் மூன்றாண்டுகள் நிறைவடைவதையொட்டி இணையதளத்தில் அவர் இக்கருத்தைபதிவு செய்துள்ளார் இளைஞர்களைதொழில் முனைவோர் ஆக்கும் நோக்கில் இந்ததிட்டம் கொண்டுவரப்பட்டதாகஅவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்ததிட்டத்தின்கீழ் பயனடைந்தவர்களில் பெரும்பாலானோர் மகளிர் என்பதுதமக்குமகிழ்ச்சிஅளிப்பதாகஉள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்ததிட்டத்தின் பயனாளிகளுடன் புதன் கிழமைதாம் கலந்துரையாடவுள்ளதாகவும் வரும் திருநரேந்திரமோடகூறியுள்ளார் சென்னைஅருகேநடைபெறவுள்ளபாதுகாப்பு கண்காட்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் தயாரிக்கப்பட்டதளவாடங்களின் செயல்திறன் இடம் பெறும் என்றுபாதுகாப்பு அமைச்சர் திருமதிநிர்மவாசீதாராமன் கூறியுள்ளார் இந்தகண்காட்சிநடைபெறவுள்ளதிருவிடந்தையில் இன்றுசெய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஆனால் தற்போதுகாங்கிரஸ் சமாஜ்வாதிமற்றும் பிஎஸ்பிவன்முறையில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஷெட்யூல்ட் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காகமத்திய அரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாககூறியரவிசங்கர் பிரசாத் அவற்றைபட்டியலிட்டார் இலங்கைதமிழர் தமிழகமீனவர்கள் பிரச்சினையில் திமுகமக்களைஏமாற்றிவருவதாகமத்திய காவிரி இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார்

இத்தொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் தமிழகத்தைச் சேர்ந்ததகுதியும் திறமையும் கொண்டஒருவரை புதியதுணைவேந்தராகநியமிக்கவேண்டும் என்றும் கோரிக்கைவிடுத்துள்ளார் காவிரிப் பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையைநிலைநாட்டதேவையானஅனைத்துநடவடிக்கைகளையும் மாநிலஅரசுமேற்கொண்டுவருவதாகசுட்டஅமைச்சர் திருசிவிசண்முகம் கூறியுள்ளார் இன்றுவிழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் காவிர்பிரச்சினைக்காகநாடாளுமன்றநடவடிக்கைகளைஅஇஅதிமுகஉறுப்பினர்கள் முடக்கியதையும் சுட்டிக்காட்டினார்

காவிரிஉரிமைமீட்புப் பயணத்தின் ஒருபகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் சில்லாத்தூர் கிராமத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

வளர்ச்சிக்காகதமிழகஅரசுசெயல்படுத்திவரும் கல்வித்துறையின் திட்டங்களைமாணவர்கள் முழுமையாகபயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றுகைத்தறித் துறைஅமைச்சர் திரு ஓ எஸ் மணியள் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்றுநாகையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் மாணவர்களின் நலனுக்காகசெயல்படுத்தப்பட்டுவரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

தூய்மை இந்தியா இயக்கத்தின் காரணமாககுப்பைகள் இல்லாதநகரமாகஒசூர் உருவாகிவருவதாகமாநிலவிளையாட்டுத் துறைஅமைச்சர் திருபாலகிருஷ்ணரெட்டிகூறியுள்ளார் இன்றுஒருரில் கழிவுநீர் கலந்தநீர்நிலைகளைதாய்மைப்படுத்தும் பணியிளைதொடங்கிவைத்துஅவர் பேசினார்

வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவேண்டியதன் அவசியத்தைகாங்கிரஸ் கூடுதல் தலைவர் திருராகுல்காந்திவலியுறுத்தியுள்ளார் இன்றுபெங்களுருவில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் அரசுமீது இளைஞர்களுக்குநம்பிக்கைஏற்படஅதிகளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவேண்டும் என்றார் நாகைமாவட்டத்தில் மானாவாரிபயிராகநிலக்கடலைவிளைச்சல் அடைந்துதற்போதுஅறுவடைநடைபெற்றுவருகிறது நிலக்கடலைக்கும் நேரடிகொள்முதல் நிலையங்களைஅரசுஅமைக்கவேண்டும் என்றுவிவசாயிகள் எதிர்பார்ப்பதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

பெரம்பலூர் மாவட்டஒருங்கிணைந்தநீதிமன்றவளாகத்தில் நாளைசமரசதீர்வு முகாம் நடைபெறவுள்ளது

இப்பிரிவில் ஹீனாசித்துவெள்ளிப்பதக்கம் வென்றார்

குண்டுஎறிதலில் ஜிதேந்திரசிங் இறுதியாட்டத்திற்குமுன்னேறியுள்ளார்

இன்றையபோட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்குகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் திருநரேந்திரமோடிபாராட்டுத் தெரிவித்துள்ளனர்